தேவையான மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அனைத்து மாநில அரசுகளையும் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பல சாதகமான பலன்கள் கிடைத்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது கோவை அருகில் உள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இலகுரக போர் விமானமான தேஜஸ் இரண்டாவது படைப்பிரிவு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது

நோய்த்தொற்றை கட்டுப்படுத்தும் முதன்மையான பணி நிறைவேற்றப்பட்டதோடு நோய்த்தொற்றால் பிற நாடுகளில் ஏற்பட்டதை போல அதிக உயிரிழப்பு இந்தியாவில் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவை அருகில் உள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இலகுரக போா் விமானமான தேஜஸ் இரண்டாவது படைப்பிரிவு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த படைப்பிரிவுக்கு பறக்கும் தோட்டாக்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனை இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏா் சீஃப் மார்ஷல் ஆர்

விமானப்படையில் தேஜஸ் போா் விமானத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே சான்று அளிக்கப்பட்டுள்ளது தேஜஸ் போா் விமானம் நான்காவது தலைமுறை விமானம் மட்டுமல்ல பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பொதுத்துறை நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட விமானம் ஆகும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய இந்த விமானத்தில் கட்டுப்பாட்டு அமைப்புகள் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன

சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஜெர்மனி பின்லாந்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன

தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் இணையதளம் வாயிலாக வகுப்புகள் நடத்துவதற்கு எவ்வித தடையும் இல்லையெள தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் ஊரடங்கு காலத்தில் மாணவா்களை பள்ளிகளுக்கு அழைத்து வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் கூறினார் இதனை மீறும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பள்ளிக்கல்வித் துறையின் சாா்பில் வகுப்பறையை நோக்கி என்ற கைபேசிசுயலி புதிதாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பள்ளிகளை திறப்பது குறித்தும் வகுப்புகளை சுழற்சி முறையில் நட்துவது குறித்தும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்து அறிவிப்பாள் என்றும் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார்

வலுவிழக்க முயற்சிப்பதாக மத்திய சுட்ட அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ரவிசங்கள் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் திரு ராகுல்காந்தி தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் குறை கூறினார்

ஊரடங்கு காரணமாகத்தான் நாட்டில் உயிரிழப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பண்டித ஜவஹ்வால் நேருவின் நினைவு நாளான இன்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் ஜவஹா்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவா்கள் அஞ்சலி செலுத்தினா் நியாயவிலைக்கடைகள் மூலமாக தரமான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் சில மாநிலங்களில் தரம் குறைந்த உணவுப்பொருட்கள் பொது வினியோகம் முறையில் விநியோகிக்கப்படுவதாக சில ஊடகங்களில் வந்த செய்தியை அடுத்து இந்த அறிவறுத்தலை அவா விடுத்துள்ளார் தளிமைப்படுத்தும் முகாம்களில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களும் தரமாக இருப்பதை உறுதிப்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய உணவுக்கழக கிடங்குகள் மூலமாக மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் உணவு தானியங்களின் தரத்தில் எந்தவித சுமரசமும் செய்து கொள்ளப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார்